ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

தேனி மற்றும் திருவண்ணாமலையில் புதிய அரசு அருங்காட்சியகங்கள் திறக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

அமைக்கப்பட்டுள்ளன ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தேர்வு அறைக்குள் செல்போள் கொண்டுவரவும்

இனி விரிவான செய்திகள் மியான்மர் நாட்டுடனான ஒத்துழைப்புகளுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்த மியான்மர் அதிபர் திரு

ராம்நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசினார் அப்போது மியான்மர் அதிபரை வரவேற்றுப்பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் அண்டை நாடு முதலில் மற்றும் கிழக்கை உற்றுநோக்குங்கள் கொள்கைகளின்படி மியான்மருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார் மியான்மர் நாடு அமைதி ஒற்றுமை ஜனநாயகம் மற்றும் வளமான நாடாக திகழ்வது இந்தியாவின் நலனுக்கு உகந்தது என்றும் அவர் கூறினார் எரிசக்தி போக்குவரத்து டிஜிடல் இணைப்புகள் சுற்றுவா உள்ளிட்ட துறைகளில் மியான்மருடனான ஒத்துழைப்புக்களை விரிவுபடுத்த இந்தியா விரும்புவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத குழுக்களை மியான்மரில் செயல்பட அனுமதிக்கமாட்டோம் என்ற அந்நாட்டு அதிபரின் உறுதிப்பாட்டையும் குடியரசுத் தலைவர் வரவேற்றார்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பெங்களுருவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவன ஊழியர்களிடையே உரையாற்றிய அவர் இந்த நிறுவனம் இந்தியாவின் விமானப் போக்குவரத்துத்துறையின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்றார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் பயணிகள் விமான உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கியப் பங்காற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் தில்லியில் மத ரீதியான பதற்றத்தை ஏற்படுத்த சிலர் பரப்பி வரும் வதந்திகளை நம்பி மக்கள் தீய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லி சுட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து உயர் அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆய்வு செய்தார்

இதுதவிர வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரிக்க இரண்டு சிறப்பு விசாரணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக்கோரி காங்கிரஸ் கட்சி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் வலியுறுத்தியுள்ளது அக்கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் குடியரசுத் தலைவரை நேற்று அவரது மாளிகையில் சந்தித்து இது தொடர்பாக மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சோனியா காந்தி தில்லி வன்முறை சம்பவங்களை மத்திய அரசும் தில்லி அரசும் கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறினார் இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத குழுக்களுக்கு ஆதாவு அளிப்பதைக் கைவிட்டு சொந்த நாட்டு மக்களின் நலனில் அதிக கவனம் செலுத்துமாறு பாகிஸ்தானை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது ஜெனீவாவில் நேற்று ஐ நா மனித உரிமைகள் ஆணையத்தில் மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சுட்டம் மற்றும் கஷ்மீர் பிரச்னையை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு பதிவடி கொடுக்கும் விதமாக இந்தியா தாக்கல் செய்த அறிக்கையில் பாகிஸ்தானில் மத ரீதியாக துன்புறுத்தப்படும் சிறுபான்மையினர் நலனில் அக்கறை செலுத்தமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

தேனி மற்றும் திருவண்ணாமலையில் புதிதாக இரண்டு அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட இருப்பதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் ஆய்வுத்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கீழடி முதல் சிந்துசமவெளி வரை அகழாய்வுகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடியில் மாநில அரசின் சார்பில் அருங்காட்சியம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறினார் ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் நவீன அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்

நான்கு இடங்களில் அடுத்தகட்ட அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருப்பதாகவும் ஈரோடு திருநெல்வேலி உள்ளிட்ட மூன்று இடங்களில் இன்னும் மூன்று வாரங்களில் அகழ்வாராய்ச்சி தொடங்கும் என்றும் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார் நீட் போன்ற மத்திய அரசால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு தமிழக மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

எனவே அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்களை மாணவ மாணவியர் முறையாக பயன்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்குவதோடு வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்றார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மரப்பூங்காவை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார்

ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் முறைகேடுகளைத் தடுக்க நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசுத் தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார்

மேலும் மாணவர்கள் தேர்வு மைய வளாகத்திற்குள் செல்போன் எடுத்து வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்வுப் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வு அறையில் செல்போன் வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்வுத்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் கட்டுப்பாடுகளை மீறி ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்கும் பள்ளிக் கூடங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தேர்வுத்துறை இயக்குநர் எச்சரித்துள்ளார் தேர்வு பற்றிய புகார்கள் மற்றும் மாணவர்களின் ஐயப்பாடுகளைக் களையும் வகையில் அரசுத்தேர்வுகள் இயக்ககத்தில் முழு நேர கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ப்ளஸ் ஒன் பொதுத்தேர்வுக்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி வந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேரை இந்திய கடற்படையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் மன்னார் மாவட்டம் பியர் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் நேற்று காலை தலுஷ்கோடி பகுதிக்கு வந்தபோது அங்கு ரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்த இந்தியக் கடற்படையினர் அவர்களை எச்சரித்தபோதும் திரும்பிச் செல்ல மறுத்ததால் அவர்களை தனுஷ்கோடி அரிச்சல்முளை கரைப்பகுதிக்கு கொண்டு வந்து மண்டபம் கடலோர காவல் துறையினரிடம் ஒப்படைத்தனர் இவர்கள் மீன்பிடிக்க வந்தார்களா அல்லது கடத்தல் சும்பவங்களில் தொடர்புடையவர்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இருவரிச் செய்திகள் மலேசியப் பிரதமர் திரு மகதீர் முகமது ராஜினாமா செய்ததை அடுத்து அந்நாட்டின் புதிய பிரதமர் வருகிற திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்படவுள்ளார் ஈரான் துணை அதிபர் திருமதி மவுசம் எப்டேகருக்கு கொரோளா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது